நாட்டின் ஏற்றுமதிக்கு உத்வேகம் அளிப்பதற்கான துணிச்சலான வழிமுறைகளை அரசு மேற்கொள்ளும் என்று மத்திய தொழில் வர்த்தகத் துறை அமைச்சர் திரு பீயுஷ் கோயல் தெரிவித்துள்ளார்

எக்ஸ் மீடியா முறைகேட்டு வழக்கில் திரு

போக்குவரத்து விதிமீறல்களுக்காக மத்திய அரசு விதித்துள்ள அபராதத்தை மாநில அரசுகள் தங்கள் தங்கள் சூழ்நிலைக்கேற்ப மாற்றியமைத்துக் கொள்ளலாம் என்று மத்திய கப்பல் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை போக்குவரத்து அமைச்சர் திரு

இதேபோல் சிறு வணிகர்களுக்கான பதிவு ஒய்வூதியத் திட்டத்தையும் பிரதமர் இன்று தொடங்கிவைத்தார்

பழங்குடியின மாணவர்களுக்கு இந்த பள்ளிகள் மூலம் தரமான கல்வி கிடைக்கச் செய்யப்படும்

இந்த முனையத்தின் மூலம் ஜார்கண்ட் பீஹார் மாநிலங்கள் உள்ள தொழிற்சாலைகளில் உற்பத்தியாகும் பொருட்கள் உலகச் சந்தைக்கு கொண்டுசெல்ல உதவியாக இருக்கும் மேலும் இந்திய நேபாள நீர்வழித் தொடர்பு இதன் மூலம் மேம்படும் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் திரு

தாங்கள் சட்டத்தை விட உயர்ந்தவர்கள் என்று கருதியவர்கள் தற்போது நீதிமன்றத்தில் பிணை கேட்டு நிற்கிறார்கள் என்றும் அவர் கூறினார் உயிரி பயங்கரவாதம் தான் உண்மையான அச்சுறுத்தல் என்றும் இந்த அச்சுறுத்தலை எதிர்கொள்ள ஆயுதப்படைகளின் மருத்துவச் சேரவைகள் முன்னணியில் நிற்கவேண்டும் என்று மத்திய பாதுகாப்புத் துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் புதுடில்லியில் இன்று நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் முதலாவது ராணுவ மருத்துவ மாநாட்டின் துவக்க விழாவில் பங்கேற்றுப் பேசிய அமைச்சர் புதிய மற்றும் மரபுசாரா போர் முறைகள் நாம் எதிர்கொள்ள வேண்டிய சவால்களில் ஒன்றாக உள்ளது என்றார் அணு இரசாயனங்கள் மற்றும் உயிரி போர் முறைகள் இந்த அச்சுறுத்தல்களை மேலும் தீவிரப் படுத்தியுள்ளன என்றார் ஆயுதப் படைகளின் மருத்துவச் சேவைகள் இந்த சவால்களை சமாளிக்க முக்கியப் பங்காற்ற வேண்டும் என்றும் அவர் கூறினார்

தலைநகர் பெர்ன் நகரில் அதிபர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை அவர் சந்தித்துப் பேசுகிறார் இதுதவிர நிதி உயிரி தொழில்நுட்பம் அறிவியல் சுற்றுலா மற்றும் ரயில்வே உள்ளிட்ட துறைகளில் உயர்மட்ட அளவிலான பேச்சுவார்த்தைகளிலும் குடியரசுத் தலைவர் ஈடுபடுகிறார்

எக்ஸ் மீடியா முறைகேட்டு வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள முன்னாள் மத்திய அமைச்சர் திரு

சிதம்பரத்தின் ஜாமீன் மனு டெல்லி உயர் நீதி மன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது இந்த வழக்கில் தன் மீது எந்த மோசடிக் குற்றச்சாட்டும் சுமத்தப் படவில்லை என்றும் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாகவே இந்த வழக்கு தொடரப்பட்டுள்ளது என்றும் திரு

சிதம்பரம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதனிடையே திரு

சிதம்பரத்தை நீதிமன்றக் காவலுக்கு அனுப்பியதை எதிர்த்து டெல்லி உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவை அவர் தரப்பில் ஆஜரான திரு கபில் சிபல் திரும்பப் பெற்றார்

இதனிடையே அமலாக்கப் பிரிவு தொடர்ந்து வழக்கில் திரு

சிதம்பரம் சரண் அடையத் தயாராயிருப்பதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது இதுகுறித்து நாளை தீர்ப்பு அளிப்பதாக டெல்லி நீதிமன்றம் இன்று அறிவித்தது நாட்டின் ஏற்றுமதிக்கு உத்வேகம் அளிப்பதற்கான துணிச்சலான வழிமுறைகளை அரசு விரைவில் மேற்கொள்ள இருக்கிறது என்று மத்திய தொழில் வரத்தகத் துறை அமைச்சர் திரு

மத்திய தொழில் வர்த்தகத் துறை அமைச்சகத்தின் சார்பில் புதுடில்லியில் இன்று நடைபெற்ற தொழில் துறை அமைச்சர்களின் வர்த்தக வாரிய உயர்மட்டக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர் இதன் மூலம் ஏற்றுமதி விரிவடையும் என்றார் நாட்டின் தொழில் கொள்கையை இறுதி செய்யும் நடவடிக்கைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் தமிழக அரசின் சார்பில் அம்மாநில தொழில்துறை அமைச்சர் திரு

சி சம்பத் பங்கேற்று தமிழகத்தில் தொழில்துறை வாய்ப்புகள் பற்றி எடுத்துரைத்தார் போக்குவரத்து விதிமீறல்களுக்காக மத்திய அரசு விதித்துள்ள அபராதத்தை மாநில அரசுகள் தங்கள் தங்கள் சூழ்நிலைக்கேற்ப மாற்றியமைத்துக் கொள்ளலாம் என்று மத்திய கப்பல் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை போக்குவரத்து அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார் அதிக அபராதம் கொண்ட புதிய மோட்டார் வாகன சட்டம் விபத்துக்களையும் உயிரிழப்புகளையும் தடுப்பதற்காகவே கொண்டுவரப்பட்டதாகவும் டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் கூறியுள்ளார் இந்த அபராதத்தின் மூலம் அரசின் வருவாயைப் பெருக்க வேண்டுமென்பது நோக்கமல்ல என்றும் அவர் கூறினார் கைதிகளை சிறையில் பாதுகாப்பாக சிறை வைத்திருக்க சிறைச்சாலைகளை மேம்படுத்த வேண்டியதற்கான தெளிவான கொள்கை மற்றும் மனிதவளம் அவசியம் என்று மத்திய உள்துறை இணை அமைச்சர் திரு

கிஷன் ரெட்டி கூறியுள்ளார்

மத்திய அரசின் ஊட்டச்சத்து இயக்கமான போஷன் அபியான் திட்டத்தை பிரபல வேளாண் விஞ்ஞானி டாக்டர் எம்

அகில இந்திய வானொலிக்கு அவர் அளித்த சிறப்புப் பேட்டியில் உணவுப் பாதுகாப்பு என்பதை ஊட்டச்சத்து பாதுகாப்பு என்ற நிலைக்கு கொண்டுசெல்ல வேண்டிய தருணம் இப்போது ஏற்பட்டுள்ளதாகக் கூறியுள்ளார் தேவையான கலோரி சத்து பருப்பு வகைகள் நுண் ஊட்டச்சத்துகள் பாதுகாப்பான குடிநீர் சமச்சீர் உணவின் மூலம் ஆரோக்கியமான மற்றும் வலுவான சமுதாயம் உருவாகும் என்று அவர் கூறியுள்ளார் இந்நிலையில் ஊட்டச்சத்து மேம்பாடு கட்டமைப்பு நடவடிக்கைகளில் சிறந்த செயல்பாட்டுக்காக தமிழகம் கடந்த ஆண்டு முதலிடத்தைப் பிடித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது தமிழ்நாட்டில் மின்கட்டண உயர்வு தற்போதைக்கு இல்லை என்று அம்மாநில மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி தெரிவித்துள்ளார் மின் வாரியம் நிதிப்பற்றாக்குறையால் பாதிக்கப் பட்டிருந்த போதிலும் அதை பொதுமக்கள் மீது சுமத்த அரசு விரும்பவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார் இதனிடையே தமிழ்நாட்டில் மின்தட்டுப்பாட்டை சமாளிக்க சூரிய ஒளி மின்திட்டம் உள்ளிட்ட மரபுசாரா எரிசக்தி முறைகளை மக்களிடையே பிரபலப்படுத்தி அதை மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கேட்டுக்கொண்டுள்ளார்

இலங்கையில் கொழும்பு நகரில் இருந்து பொலனருவா வரையிலான புதிய ரயில் போக்குவரத்தை அந்நாட்டின் அதிபர் திரு மைத்ரிபால சிறிசேனா கொடியசைத்துத் தொடக்கிவைத்தார் இலங்கை போக்குவரத்து மற்றும் உள்நாட்டு விமானப் போக்குவரத்து அமைச்சர் திரு அர்ஜுனரணதுங்க மற்றும் இலங்கைக்கான இந்தியத் தூதர் திரு தரன்ஜித் சிங் சாந்து உள்ளிட்ட ஏராளமானோர் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் இந்த ரயில் பெட்டிகள் இந்திய அரசின் கடனுதவித் திட்டத்தின் கீழ் இந்தியாவால் வழங்கப்பட்டது

வெப்பச்சலனம் மற்றும் மேலடுக்கு சுழற்சி காரணமாக இந்த மழை வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது மேட்டுர் அணைக்கு நீர்வரத்து குறைந்ததை அடுத்து மேட்டுர் அணையில் இருந்து பாசனத்திற்காக திறந்து விடப்படும் நீரின் அளவும் குறைக்கப்பட்டுள்ளது

கதவணையில் இருந்து

எட்டையபுரத்தில் பாரதியார் மணி மண்டபம் மற்றும் அவர் பிறந்த இல்லத்தில் உள்ள அவரது சிலைக்கு கோவில்பட்டி கோட்டாட்சியர் மற்றும் சமூக அமைப்பினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் காஞ்சிபுரம் மாவட்டம் மேல்மருவத்தார் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள தியான மண்டபத்தை தமிழக ஆளுனர் திரு பன்வாரிலால் புரோஹித் இன்று திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் சித்தர் பீடம் சார்பில் நடத்தப்படும் கல்வி மற்றும் மருத்துவ சேவைகளை ஆளுனர் பாராட்டினார் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டித்தொடரில் பங்கேற்கவுள்ள இந்திய கிரிக்கெட் அணி இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது துவக்க ஆட்டக்காரர் கே எல் ராகுல் நீக்கப்பட்டள்ளார் அவருக்கு பதிலாக சுப்மன்கில் அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார் இதன்படி டெஸ்ட் பந்தயங்களில் விராட் கோலி கேப்டனாக இருப்பார்